ஆஷா அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஊக்கத்தொகை இரட்டிப்பாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மேகதாதுவில் எக்காரணத்தை கொண்டும் அணை கட்டக்கூடாது என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

தோல்வியை தவிர்க்க போராடி வருகிறது

நாடுமுழுவதிலும் உள்ள ஆஷா அங்கன்வாடி ஆரம்ப சுகாதார செவிலியர்களுடன் புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் இன்று கலந்துரையாடிய அவர் ஆஷா அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஊக்கத்தொகை இரட்டிப்பாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளா்

தடுப்பூசி போடுவதற்கான முயற்சிகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவது மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் பெரிதும் பயனளிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் அங்கன்வாடி பணியாளர்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிககைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டத்தின்கீழ் ஹரியானாவை சோ்ந்த கரீஷ்மா என்ற குழந்தை முதல் பயனாளி என்று சுட்டிக்காட்டினார் ஆஷா அங்கன்வாடி சகோதரிகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மலைவாழ் மக்களின் உடல் நலத்தை மேம்பட செய்யும் பணிகள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் நிகழ்வாக உள்ளது என்று பிரதமர் எடுத்துரைத்தார் ரத்தசோகை நோய் பெரிய சவாலாக உள்ள நிலையில் சுகாதார பணியாளர்கள் அயோடின் கலந்த உப்பின் பயன்கள் மற்றும் இரும்பு சத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சுகாதார பணியாளர்கள் குழந்தைகள் மட்டும் அல்லாமல் கர்ப்பிணி பெண்களின் நலன்களையும் பேணுவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் சிசுக்களுக்கு பிறந்த முதல் ஆயிரம் நாட்கள் மிக முக்கியமானது என்றும் இந்த கால கட்டத்தில் உணவு முறைகள் இன்றியமையாதது என்றும் எடுத்துரைத்தார் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால் நாடு அதே வேகத்தில் முன்னேறும் என்றும் எடுத்துரைத்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜீனுவில் போஷன் அபியான் ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த இயக்கத்தில் அதிகபட்ச அளவில் பெண்களும் குழந்தைகளும் பயனடைய கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் அனுமதியின்றி எந்த காலத்திலும் காவிரியில் அணை கட்ட கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டினார் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டமுயன்றால் தமிழக அரசு அதை சட்டரீதியாக சந்திக்கும் என்று கூறிய முதலமைச்சர் அணை கட்டப்பட்டால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று எடுத்துரைத்தார் தமிழக அரசு தடைகளை தாண்டி வெற்றிகரமாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் அனைத்தையும் சட்டரீதியாக சந்திப்போம் என்றும் முந்தைய திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுக்கள் இனி வெளிவர தொடங்கும் என்றும் கூறினார் மக்களவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முயற்சிகள் செய்வோம் என்று கூறிய அவர் கடந்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்றதால்தான் காவிரி உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் தமிழகத்திற்கு ஆதரவாக தீர்வு ஏற்பட்டதாக தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைப்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் பெட்ரோல் விலையை மத்திய அரசுதான் குறைக்க வேண்டும் என்று கூறினார் இருப்பினும் மக்கள் நலன் கருதி பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைப்பது குறித்து தமிழக அரசு சிந்திக்கும் என்றார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் பணம் வழங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த முதலமைச்சர் தேர்தலில் வாக்களிக்க பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்றார் தமிழக அரசை பொறுத்தவரை மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழக திட்டங்களுக்கு உரிய நிதியை பெறுவதையே விரும்புவதாக குறிப்பிட்டார் முதலமைச்சர் இன்று சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்கிறார்

தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் இன்று இதுதொடர்பாக ஆலோசனை மேற்கொள்கிறது நாளை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் மாநிலத்தின் தேர்தல் தொடர்பான தகவல்களை இக்குழு கேட்டறிய உள்ளது

இத்திட்டம் நிறைவடைந்த பின்னர் பாஹ்பத்திலிருந்து இரண்டு மணி நேரத்தில் டெல்லி செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது

நியூயார்க் ஐநா செயலகத்தில் பேசிய அவர் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப நிலை கடும் உச்சத்திற்கு உயா்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்

உலக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதால் காலம் தாழ்த்தாமல் விரைந்து அதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் பகிர்மான கழகத்தின் முறைகேடுகள் காரணமாகவே தமிழகத்தில் ஆங்காங்கே அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்

விரைவில் கடுமையான மின்வெட்டை சந்திக்கும் அபாயகரமான சூழ்நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு

எனவே அஇஅதிமுக அரசு மின்பகிர்மான கழகத்தில் உருவாக்கியுள்ள நிதி நெருக்கடியை நீக்கி மின் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி மின்பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

வேலுமணி இன்று மத்திய ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திரு

புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் மாவட்ட அளவில் இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருவண்ணாமலை தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன

இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று பிற்பகல் கோவை வருகிறார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய தொழில்நுட்ப கல்லுாரியின் ஒரு பகுதியாக துவங்கப்பட்டுள்ள தேசிய தகவல் தொழில்நுட்ப கல்லுாரி இரண்டு வருடங்களுக்குள் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றப்படும் என்று கூறினார்

ப்ரணாய் சமீர் வர்மா உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் பி

சிந்து அஸ்வினி பொன்னப்பா என்

ஜக்கா உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர்